முன்கூட்டியே தெரியப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது

கீழடியில் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்க நிதியுதவி செய்யுமாறு மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது

இன்று பி வி சிந்து சாய்னா நேவால் சாய் பிரனீத் காஷ்யப் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர் இனி விரிவான செய்திகள் வடகிழக்குப் பருவமழைக் காலத்தில் அணைகள் திறக்கப்பட்டால் அதுபற்றி பொது மக்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் போது இந்த அறிவுரை வழங்கப்பட்டது அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்களிலிருந்து தண்ணீரை அவ்வப்போது திறந்து விடுவதற்கு முன்பாக அதுகுறித்து பொது மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் விரிவாள விளம்பரங்களை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டது மேலும் நீர்நிலைகள் அணைப்பகுதிகளில் பொது மக்கள் யாரும் குளிப்பது நீந்துவது மீன்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறும் அதிகாரிகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

உள்ளாட்சி அமைப்புகளும் இத்தொடர்பான செய்திகளை பொது மக்களிடம் கொண்டு சேர்க்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரி கொள்ளிடம் பவாளி அமராவதி போன்ற ஆறுகளில் தண்ணீர்வரத்து அதிகரிக்கும் போது தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து வெளியேற்றி நிவாரண முகாம்களில் தங்க வைக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேபோன்று மின்வாரிய ஊழியர்களும் மின்சாரக் கம்பங்கள் மற்றும் மின் இணைப்புகள் பாதுகாப்பாக இருக்கின்றனவா என்பதை உறுதி செய்வதோடு உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழர் நாகரீகத்தை உலகிற்கு எடுத்துக்கூறும் வகையில் கீழடியில் உலகத் தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்க மத்திய அரசு நிதியுதவி செய்ய வேண்டும் என தமிழக அரசு வலியுறத்தியுள்ளது

பாண்டியராஜன் புதுதில்லியில் நேற்று மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷியை சந்தித்து இதுதொடர்பான கோரிக்கை மனுவை அளித்தார் கீழடி நான்காம் கட்ட அகழாய்வு முடிவு குறித்த அறிக்கை ஒன்றை மத்திய அமைச்சரிடம் வழங்கிய அவர் கீழடி ஆதிச்சநல்லூர் கொடுமணல் ஆகிய இடங்களில் அடுத்தகட்ட அகழாய்வுப் பணிகளுக்கு அனுமதி அளிக்குமாறும் வலியுறுத்தினார் மேலும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியாவையும் சந்தித்த அமைச்சர் திரு பாண்டியராஜன் தமிழ செம்மொழி நிறுவனத்திற்கு முழுநேர இயக்குநர் நியமனம் மற்றம் கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதோடு உலகெங்கும் ஆயிரம் தமிழ் வளர் மையங்களை அமைப்பது குறித்தும் வலியுறுத்தியிருப்பதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கீழடி அகழாய்வுப் பணிகளுக்கு மத்திய அரசு முழுமையாக துணை நிற்கும் என முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் காஞ்சிபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கீழடி என்பது தமிழர்களின் பெருமைகளில் ஒன்று எனவும் அது எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் மத்திய அரசால் இயன்ற அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டு வருவதாகத் தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட இந்த தணிச்சவாள முடிவு நாட்டிலுள்ள அனைத்து தரப்பினரிடமும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார் கரூர் மாவட்டத்தில் காவிரியாற்றின் குறுக்கே அமைக்கப்படும் கதவணைகள் மூலம் மின்உற்பத்தி செய்வது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டத்தில் நெரூர்

ஆயுஷ்மான் பாரத் மருத்துவக் காப்பீடு உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்தியதன் மூலம் இந்தியாவில் வட்கக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நியூயார்க்கில் சர்வதேச சுகாதார சேவை தொடர்பான உயர்மட்டக் கூட்டத்தில் பேசிய அவர் மக்கள் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றார் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு தடுப்பு மருத்துவம் குறைந்த கட்டணத்தில் சுகாதார சேவை கிடைக்கப் பெறுதல் மருந்து பொருட்கள் விநியோகத்தை மேம்படுத்துதல் மற்றும் ககாதார சேவைகளை இயக்கமாக மேற்கொள்ளுதல் போன்ற நான்கு அம்சங்களை செயல்படுத்த வேன்டியது அவசியம் என்றம் பிரதமர் குறிப்பிட்டார் குறைந்த கட்டணத்தில் மருத்துவ சேவைகள் கிடைக்கச் செய்வதில் இந்தியாவின் அனுபவம் அனைத்து வளரும் நாடுகளுக்கும் வழிகாட்டியாக இருக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் மத்திய அரசின் மாபெரும் மருத்துவ காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் தொடங்கப்பட்டு நேற்றுடன் ஒராண்டு நிறைவடைந்துள்ளது இதையொட்டி நாடு முழுவதும் நேற்று ஆயுஷ்மான் பாரத் தினமாகக் கொண்டாடப்பட்டது இதுகுறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வறுமை மற்றும் நோயின் பிடியிலிருந்து மக்களை மீட்டு அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கச் செய்துள்ளதாக கூறியுள்ளார் அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி நியூயார்க்கில் ஐநா நிகழ்ச்சிகளுக்கு இடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் நேற்று அவர் ஜெர்மன் பிரதமர் திருமதி ஏஞ்சவா மெர்க்கல் இத்தாலி அதிபர் கியூசெப் கோன்டே கத்தார் ஷேக் தமிம்பின் ஹமத் கொலம்பியா அதிபர் இவான் மார்க்கஸ் பூட்டான் பிரதமர் திரு வோட்டே ஷெரிங் நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூட் நைஜர் அதிபர் மஹமதோ இஸோஃப் யுனிசெப் அமைப்பின் தலைவர் திருமதி ஹென்ரிட்டா ஃபோர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களை சந்தித்துப் பேசினார் அப்போது எரிசக்தி வேளாண்மை வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை பலப்படுத்துவதோடு பல்வேறு பிராந்திய மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்னைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செய்கிக் கொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் தெரிவித்துள்ளார் நீதித்துறையின் நிர்வாகத்தில் தலையிடுவது முறையற்றது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு அகில் குரேஷிக்கு பதவி உயர்வு அளிப்பது தொடர்பான கொலிஜியத்தின் பரிந்துரை குறித்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பணியிட மாற்றங்கள் நீதித்துறையின் நிர்வாகத்திற்கு அடிப்படை அம்சம் என்று தெரிவித்தனர் நீதிபதிகளின் நியமனங்களை மறுஆய்வு செய்ய மிகக்குறைந்த வாய்ப்புகளே உள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் மேலும் கொலிஜியத்தின் பரிந்துரை மீது மத்திய அரசு எடுக்கும் முடிவை பொறுத்து இந்த வழக்கின் அடுத்தகட்ட விசாரணை நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளனர்

வங்கி அதிகாரிகள் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய நிதித்துறை செயலாளர் திரு ராஜீவ்குமார் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது அதிகாரிகளின் கோரிக்கை குறித்து ஆய்வு செய்ய குழு ஒன்று அமைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதையடுத்து வேலைநிறுத்தம் ஒத்தி வைக்கப்பட்டது எனவே இந்த இரு நாட்களிலும் வங்கிகள் வழக்கம்போல் செயல்படும் என்றும் வங்கி சேவைகளில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இடைத்தேர்தல் நடைபெற உள்ள விக்ரவாண்டி தொகுதியில் உள்ள அரசியல் கட்சியினரின் கொடிக் கம்பங்கள் மற்றும் விளம்பரங்களை இன்று மாலைக்குள் அகற்றிக் கொள்ள வேண்டும் என அரசியல் கட்சிகளை விழுப்புரம் மாவட்ட தேர்தல் அதிகாரி கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழக அரசின் அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் சென்னை மாநகர பெண்கள் இன்றுமுதல் விண்ணப்பிக்கலாம் என மாநகராட்சி ஆணையர் திரு கோ பிரகாஷ் கேட்டுக்கொண்டுள்ளார் விளையாட்டுச்செய்திகள் கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று இன்ச்சியானில் தொடங்கியது

ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி சீராக் ஷெட்டி இனையும் மனு அட்ரி சுமீத் ரெட்டி இணையும் பங்கேற்கின்றன இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகளுக்கு இடையேயான ஐந்து போட்டிகளைக்கொண்ட டுவெள்டி டுவெள்டி போட்டியின் முதலாவது ஆட்டம் இன்று சூரத்தில் நடைபெறவுள்ளது